பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை தாங்கவுள்ளார் அப்போது அவர் ஆசியாள் இந்தியா நாடுகளுக்கு இடையே உள்ள உறவை பராமரிப்பது குறித்து எடுத்துரைக்கவுள்ளார்

மகாராஷ்ட்ராவில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நிர்பயா நிதி மூவம் மனித கடத்தலுக்கு எதிரான தடுப்பு பிரிவை மத்திய அரசு அமைக்கவுள்ளது

மற்றம் மீட்புப்பணி குறித்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டு பயிற்சியை புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நாளை தொடங்கி வைக்கிறார்

டுவன்டி கிரிக்கெட் தொடரின் முதலாவது ஆட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது

அப்போது அவர் ஆசியாள் இந்தியா நாடுகளுக்கு இடையே உள்ள உறவை பராமரிப்பது குறித்து எடுத்துரைக்கவுள்ளார்

ஆதித்ய பிர்லா குழுமத்தின் பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் இந்தியாவில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையிலாள பிரதமரின் முயற்சியை தாம் வரவேற்பதாக ஆதித்ய பிர்லா குழும தலைவர் திரு குமார் மங்களம் பிர்லா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நமது நாட்டின் வெளியுறவுக் கொள்கையில் ஆசியான் நாடுகளுடனான உறவு முக்கியத்துவம் பெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் சிக்கிம் பல்கலைக்கழகத்தின் ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று பங்கேற்கவுள்ளார் தலைநகர் காங்காக்கில் உள்ள மனன் கேந்திராவில் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது சிக்கிம் ஆளுநர் திரு கங்கா பிரசாத் இப்பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவுள்ளார் அம்மாநில முதலமைச்சர் திரு பி எஸ் தமாங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளார்

ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய நமது முன்னோர்கள் வலியுறுத்தியுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு சேவை புரியும் மனப்பான்மையை தறவிகள் கற்று தந்துள்ளதாகவும் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள ஜே எஸ் எஸ் உயர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் உடல் உளழப்பில்லாத வாழ்க்கை முறை நவீன உணவு பழக்கம் ஆகியவை நோய்களுக்கு முக்கிய காரணிகளாக விளங்குகிறது என்று தெரிவித்தார் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு யோகா பயிற்சி செய்யுமாறு வலியுறுத்திய அவர் சரியான உணவு பழக்கத்தை கடைப்பிக்குமாறும் கூறினார் உலக அளவில் இந்திய மருத்துவர்களுக்கு மதிப்பிருப்பதாக குறிப்பிட்ட திரு வெங்கைய்ய நாயுடு நோயாளிகளுக்கு முறையான ஆவோசனைகளை வழங்குமாறு மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீர் வடாக் ஆகிய புதிய யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டதை அடுத்து புதிய வரைபடத்தை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் கார்கில் மற்றும் லே மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் மற்ற மாவட்டங்கள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாராஷ்ட்ராவில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மும்பையில் நேற்று முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற சேத விவரம் குறித்த கூட்டத்தின் போது இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஃபட்னாவிஸ் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக மத்திய அரசிடம் தாம் உதவி கோரவுள்ளதாக தெரிவித்தார்

நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நிர்பயா நிதி மூலம் மளித கடத்தலுக்கு எதிரான தடுப்பு பிரிவை மத்திய அரசு அமைக்கவுள்ளது இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராளி அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிர் உதவி மையம் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய நடவடிக்கை மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை வலப்படுத்த உதவும் என்று கூறியுள்ளார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை உதித்த சூரிய கடவுளை வணங்கி இந்த விழா நிறைவடைந்தது

இதையொட்டி பீகார் மாநிலத்தில் கங்கா கோசி கண்டக் சோனே நதியில் இன்று காலை முதல் பக்தர்கள் கூடத்தொடங்கியுள்ளனர் அவுரங்காபாத் நாலந்தா பட்னா மாவட்டங்களில் உள்ள டியோ பட்கவ் உலர் சூரிய கோயில்களில் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இவ்விழாவையொட்டி குடியரகத்தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நகர்புறங்களில் நிலநடுக்கத்தின்போது மேற்கொள்ளப்பட வேண்டிய தேடுதல் மற்றும் மீட்புப்பணி குறித்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டு பயிற்சியை புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நாளை தொடங்கி வைக்கிறார் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப்படை சார்பாக நடைபெறவுள்ள பயிற்சி வரும் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பேரிடர் மேலாண்மை மீட்புப்படையின் அனுபவம் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் இப்பயிற்சிக்கு ஏற்றபாடு செய்யப்பட்டுள்ளது இக்கூட்டு பயிற்சியில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள இந்தியா சீனா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் பங்கேற்கவுள்ளன

மற்ற இரண்டு பேருக்கு முறையே ஆயுள் தண்டனை பத்து வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது மாவட்ட நீதிபதி சஞ்ஜீவ் குமார் இத் தீர்ப்பை அளித்தார் ராம்பூரில் நடைபெற்ற இத்தாக்குதவில் ஏழு ரானுவ வீரர்களும் பொதுமக்களில் ஒருவரும் உயிரிழந்தனர்

மகாராஷ்ட்ராவில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக பிஜேபி சிவசேனா கட்சிகளுக்கு இடையேயான இழுபறி தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக நீடித்து வருகிறது

மக்கள் பிஜேபி சிவசேனா கட்சிகளுக்கு ஆதாரக வாக்களித்துள்ளதாகவும் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக சிவசேனா தமது பிடிவாதத்தை விடடுக்கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மகாராஷ்டராவின் தற்போதைய ஆட்சிக்காலம் வரும் ஒன்பதாம் தேதியுடன் நிறைவடைகிறது மகளிர் கால்பந்து விளையாட்டை பிரபலப்படுத்துவதற்காக மகளிருக்கான கால்பந்து போட்டியை அடுத்த மாதம் தொடங்கவுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார்

ஆடவர் கால்பந்து அணியை விட மகளிர் கால்பந்து அணி முன்னேற்றம் கண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜா தெரிவித்தார் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகளைக் கொண்ட டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் தொடரின் முதலாவது ஆட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இரவு ஏழு மணிக்கு போட்டி தொடங்குகிறது கேப்டன் விராட் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு பதிலாக ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இப்போட்டியை அகில இந்திய வானொலி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நேரடியாக ஒலிபரப்பு செய்யவுள்ளது டோக்கியோவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் ஹாக்கிப்போட்டியில் பங்கேற்பதற்கு இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன

ரஷ்ய அணிக்கு எதிரான முதல் ஆட்டத்திலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது முன்னதாக நடைபெற்ற மகளிர் பிரிவு இரண்டாவது ஆட்டத்தில் இந்திய அணி ஒன்று நான்கு என்ற கோல் கணக்கில் அமெரிக்க அணியிடம் தோல்வியடைந்தது